அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார்

தூய்மை பாரதம் இயக்கத்தின் கீழ் நகர்ப்புற இந்தியா முழுவதும் திறந்த வெளி கழிப்பிடம் இல்லாத நிலையை எட்டியுள்ளது

இந்த நிலை தொடர வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் பல்வேறு சுகாதார நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது தவிர கூகுள் வரைப்படம் மூலம் பொதுக் கழிப்பறைகளை இடம் காணும் வகையில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன

ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைக்க உள்ளது

ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று ராஞ்சியில் கூடுகிறது கட்சி தலைவர் திரு சிபு சோரன் தலைமையில் நடைபெற உள்ள இக்கூட்டத்தில் கட்சிக்கான சட்டப்பேரவைக் குழு தலைவராக திரு ஹேமந்த் சோரன் தேர்ந்தெடுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது மேலும் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டமும் தங்கள் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காக இன்று கூடுவதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன

ரகுபர் தாஸ் தனது ராஜினாமா கடிதத்தை திரௌபதி மர்மு விடம் சமர்பித்தார் அவரை காபந்து முதலமைச்சராக நீடிக்குமாறு ஆளுநர் கேட்டுக் கொண்டுள்ளார்

கலாநிதி நைதானி தெரிவித்துள்ளார் அவர்களிடம் இருந்து ஆட்சேபகரமான குறுந்தகடுகள் மற்றும் கையேடுகள் பறிழுதல் செய்யப்பட்டதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தற்போது நிலைமை கட்டுக்குள் இருப்பதாகவும்

ராம் நாத் கோவிந்த் இன்று காரைக்கால் புறப்பட்டு சென்றார் அங்கு துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் பின்னர் குடியரசு தலைவர் தர்பாரண்யேஸ்வரர் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து காரைக்கால் பகுதியில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நம் நீர் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட நீர்நிலை மேம்பாட்டு நடவடிக்கைகள் குறித்து குடியரசு தலைவருக்கு விளக்கி கூறப்பட்டது

நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் இதில் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் செயலர் திரு சஞ்சய் தத் மற்றும் அமைச்சர்கள் கலந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்

அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த சட்டத்தினால் இந்தியாவில் பிறந்து வளர்ந்த யாரும் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்று மத்திய அரசு ஏற்கனவே தெளிவுப்படுத்தியுள்ளது என்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அகதிகள் என்ற பேச்சுக்கே இடம் இல்லாத நிலையில் தற்போது பந்த் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருப்பது கலவரத்தை தூண்டுவதற்காகவே என்றும் அவர் கடுமையாக குற்றம் சாட்டினார் குடியுரிமை திருத்த சட்டம் நாடாளுமன்றத்தில் பெருவாரியான உறுப்பினர்களின் ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டு அதற்கு குடியரசு தலைவரும் ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருப்பது அரசின் நிர்வாக கோளாறை திசை திருப்பும் செயலாகவே உள்ளது என்றும் கூறினார் இந்த பந்த் போராட்டம் உச்சநீதிமன்றத் தீர்ப்பிற்கு எதிரானது என்றும் அவர் சுட்டிக் காட்டினார் உலகெங்கும் கிறிஸ்துமஸ் தினம் கோலகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதையொட்டி புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி மற்றும் அமைச்சர்கள் தங்களது கிறிஸ்துதமஸ் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி மக்களிடையே ஆண்டாண்டு காலமாக மத பேதமின்றி கிறிஸ்துமஸ் தினம் கொண்டாடப்பட்டு வருவது பெருமை தரக்கூடிய விஷயம் என்றும் எந்த பிரிவினை பேச்சும் செயலும் புதுச்சேரி மக்களிடையே எடுபடாது என்றும் மாணவர்களிடையே சாதி மத பேதங்களை வளர விடாமல் பார்த்துக் கொள்வது நமது கடமை என்றும் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தமது வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார் மகிழ்ச்சியான மற்றும் மனநிறைவான வாழ்க்கைக்கு தேவையான கொள்கை நெறிகளை உலகிற்கு எடுத்துரைத்த ஏசு கிறிஸ்துவின் பிறந்த தினத்தையொட்டி கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளுக்கு தமது வாழ்த்துகளை அமைச்சர் திரு கந்தசாமி தெரிவித்துள்ளார் இந்த கிறிஸ்துமஸ் தின நன்னாளில் ஏசுவின் போதனைகளை பின்பற்ற உறுதி ஏற்க வேண்டும் என்று புதுச்சேரி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் தமது கிறிஸ்துமஸ் தின வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார் மனித குலத்திற்கு அன்பு பரிசுத்தம் நீதி நேர்மையை போதித்து வாழ்ந்து காட்டிய ஏசுவை பின்பற்றி சமுதாயத்தில் அமைதி நிலவும் வகையில் ஒருவரோடு ஒருவர் சகோதரத்துவத்துடன் வாழ உறுதி ஏற்க வேண்டும் என்று புதுச்சேரி மாநில அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு அன்பழகன் தமது கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி வந்திருப்பது தமக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் தெரிவித்ததாக துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தமது வாட்ஸ்அப் செய்தியில் தெரிவித்துள்ளார் வரலாற்று சிறப்பு மிக்க ராஜ்நிவாஸ் மாளிகையில் தங்கி இருந்தது தமக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்ததாகவும் ராஜ்நிவாஸ் ஊழியர்களின் விருந்தோம்பல் தமக்கு நினைவில் என்றும் இருக்கும் என்றும் அவர்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்வதாகவும் ராஜ்நிவாஸ் விருந்தினர்கள் புத்தகத்தில் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குறிப்பிட்டு இருப்பதாக டாக்டர் கிரண்பேடி தெரிவித்துள்ளார்

புதுச்சேரி அரசு சார்பில் பேருந்து நிலையம் எதிரில் உள்ள எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைக்கு புதுச்சேரி பேரவைத் தலைவர் திரு சிவக்கொழுந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதிமுக சட்டப் பேரவைக் குழு தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு அன்பழகன் திரு வையாபுரி மணிகண்டன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் ஆகியோர் அமைதி ஊர்வலம் நடத்தி எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர்

புதுச்சேரியில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் திரு சிவக்கொழுந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு சிவா தலைமையில் திமுக நிர்வாகிகள் மற்றும் திராவிடர் கழகம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகளும் மலரஞ்சலி செலுத்தினர் மேலும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு அன்பழகன் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் திரு வையாபுரி மணிகண்டன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் காமராஜர் சாலையில் உள்ள பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் காரைக்காலில் உள்ள தந்தை பெரியாரின் முழு உருவச் சிலைக்கு முதலமைச்சர் திரு

நாராயணசாமி அமைச்சர்கள் திரு கமலக்கண்ணன் திரு கந்தசாமி மற்றும் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்

இதே கருத்தையே வர்த்தகர்களும் தொழிலதிபர்களும் பிரதிபலிக்கின்றனர் என்றும் கூறிய அவர் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அகதிகள் யாரும் இல்லாத நிலையில் தேவையற்ற பந்த் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருப்பது சரியல்ல என்றும் குற்றம் சாட்டினார் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தமது எதிர்ப்பை காட்ட விரும்பி இருந்தால் குடியரசு தலைவரின் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாமல் இருந்திருக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் கூறினார்

தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் இதற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக பேரவைச் செயலர் திரு சீனிவாசன் கூறியுள்ளார்

சென்னையில் குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு எதிராக திமுக தலைவர் திரு

க

சமீபத்தில் நடந்து முடிந்த மேற்கிந்திய அணிகளுக்கு எதிரான போட்டியில் இரு வீரர்களும் திறமையாக விளையாடி தங்களது இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளனர்

சனத்து ஜெயசூர்யா வைத்திருந்த சாதனையை இந்திய வீரர் திரு